கைப்பற்றவில்லை என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் வெளிமாநிலங்களில் பணிபுரிந்து

புதிய வேலைவாய்ப்புத் திட்டம் இன்று தொடங்கப்படுகிறது

பிரகாஷ் தெரிவித்துள்ளார்

எல்லையில் நமது நாட்டிற்குள் எவரும் ஊடுருவவில்லை என்றும் ஒரு அங்குல நிலத்தைக்கூட கைப்பற்றவில்லை என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் சீனா வுடனான எல்லைப் பிரச்சினை குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி நேற்று அனைத்துக் கட்சித் தலைவர்களுடன் காணொலிக் காட்சி மூலம் ஆலோசனை நடத்தியபோது இதனைத் தெரிவித்தார்

எல்லையை பாதுகாப்பதற்காக தேவையான நடவடிக்கைகளை எடுக்க ராணுவத்திற்கு முழுசுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இப்பிரச்சினையில் இந்தியா தனது நிலைப்பாட்டை ராஜிய ரீதியிலும் சீனாவிடம் தெளிவாக எடுத்துரைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நமது எல்லையைப் பாதுகாக்கும் வீரர்களுக்கு நாடே ஒன்றுபட்டு ஆதரவை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்ட பிரதமர் அவர்களின் துணிச்சலான செயல்பாடுகள்மீது நமக்கு முழு நம்பிக்கை இருப்பதாகவும் குறிப்பிட்டார் எல்லையில் சீனா நடந்து கொண்ட விதம் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கு மிகுந்த மனவருத்தத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார் எந்தவொரு நிலைமையையும் சுமாளிக்கும் வகையில் ஆற்றல்மிக்கவர்களாக நமது ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதை அனைத்துக் கட்சித் தலைவர்களுக்கு தாம் உறுதியாக தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறினார் நமது நாட்டின் நிலப்பகுதியில் ஒரு சிறு பகுதியைக் கூட எளிதாக கைப்பற்றிவிட முடியாது என்றும் எல்லைக்கு விரைந்து சென்று பாதுகாப்புப் பணிகளை மேற்கொள்ளும் வகையில் நமது கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியாவைப் பொறுத்தவரை அமைதியையும் நட்புறவையும் விரும்புகிறது என்றும் அதேநேரத்தில் இறையாண்மையை பாதுகாக்க மிகுந்த முன்னுரிமை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தக் கூட்டத்தில் பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஆகியோரும் பேசினர் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத்பவார் உட்பட பல்வேறு கட்சித் தலைவர்கள் எல்லையை பாதுகாக்கும் ராணுவ வீரர்களுக்கு ஒட்டுமொத்த தேசமே ஆதரவாக இருப்பதாக கூறினர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதாகவும் அவர்கள் உறுதி அளித்தனர் இந்தக் கூட்டத்தில் பேசிய அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு

பன்னீசெல்வம் எல்லையைப் பாதுகாக்கும் விஷயத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் மத்திய அரசும் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் அஇஅதிமுக ஆதரவு தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் பேசும்போது நாட்டின் ஒருமைப்பாட்டையும் இறையாண்மையையும் பாதுகாக்க பிரதமா் எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் திமுக உறுதியுடன் துணைநிற்கும் என்று தெரிவித்தார் வெளிமாநிலங்களில் பணிபுரிந்து

நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் துவக்க விழாவில் பீகாரிலிருந்து அம்மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் துணை முதலமைச்சர் திரு சுசில்குமார் மோடி ஆகியோர் கலந்து கொள்கிறார் பீகார் மாநிலம் ககாரியா மாவட்டத்தில் உள்ள டெலிஹார் கிராமத்தில் இத்திட்டம் தொடங்கப்படுகிறது

இத்திட்டத்தின்கீழ்

அந்த தொகையை அவர்கள் ஓராண்டு காலத்திற்குள் மாதத் தவணையாக செலுத்த வேண்டும் வட்டி குறைப்பு குறித்த இந்திய ரிசர்வ் வங்கியின் அறிவிப்புகளை அனைத்து வங்கிகளும் முறையாக தங்களது வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதை அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் தில்லியில் நேற்று வர்த்தக சபை உறுப்பினர்களிடையே காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர் இந்தியாவின் வளர்ச்சியில் தொழில்நிறுவனங்களின் பங்கு குறிப்பிடத்தக்கது என்று தெரிவித்தார் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான கடனுதவிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளதாகவும் உள்ள சிறு தொழில் முனைவோருக்கும் கிடைப்பதை வங்கிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்

இதில் மத்தியப் பிரதேச மாநிலத்தில் பிஜேபியும் ராஜஸ்தானில் காங்கிரஸ் கட்சியும் அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ளனர் மத்தியப்பிரதேச மாநிலத்திலிருந்து திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா திரு சுமர்சிங் சோலங்கி ஆகியோர் பிஜேபி சார்பிலும் திரு திக் விஜய்சிங் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றனர் ராஜஸ்தானிலிருந்து காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருகேசி வேணுகோபால் திரு நிரஜ் டாங்கி ஆகியோரும் பிஜேபி சார்பில் திரு ராஜேந்திர கெலாட்டும் வெற்றி பெற்றனர் ஆந்திராவில் நான்கு இடங்களுக்கு நடைபெற்ற தேர்தலில் ஆளும் கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது

இதையடுத்து

பிரகாஷ் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

நகரின் பல்வேறு இடங்களில் காவல்துறையினர் சோதனைச் சாவடிகள் அமைத்து இயக்கப்படும் வாகனஙகள் உரிய அனுமதி அட்டையுடன் இயக்கப்படுகிறதா என்பதை கண்காணித்து வருகின்றனர்

விஸ்வநாதன் தெரிவித்தார்

வனிதா தெரிவித்தார் திருவள்ளூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நோய்த் தடுப்புப் பணியில் ஈடுபட்டுள்ள சுகாதாரத் துறையினரும் வருவாய்த் துறையினரும் இணைந்து பல்வேறு தகவல்களை சேகரித்து வருவதாக கூறினார்

திருவாரூரில் நேற்று செய்தியாளர்களிடம்பேசிய அவர் தமிழகத்தில் மின் உற்பத்தி தேவையைவிட அதிகமாகவே உற்பத்தி செய்யப்படுவதால் மின் பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று கூறினார்

செகண்டஸ் சென்னைப் பெருநகர காவல் எல்லைக்குட்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு முதலமைச்சர் அறிவித்த ஆயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை நாளைமறுநாள் முதல் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

அனில் பைஜல் கூறியுள்ளார் தமிழக வருவாய் நிர்வாக ஆணையராக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு பளீந்திர ரெட்டி நியமிக்கப்பட்டுள்ளார்

வீரமணி மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திருமதி நிலோஃபர் கபில் ஆகியோர் தொடங்கி வைத்தார்

சண்முகசுந்தரம் தலைமையில் உயரதிகாரிகள் கலந்து கொண்ட கூட்டம் நேற்று நடைபெற்றது தருமபுரி மாவட்டத்தில் நோய்த் தொற்றுப் பரவலை கட்டுப்படுத்த மேற்கொண்டு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த மாவட்ட அளவிலான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் டாக்டர் சந்தோஷ்பாபு தலைமையில் நடைபெற்றது